தில்லியில் சுத்தமான குடிநீரும் துய்மையான காற்றும் கிடைக்க பிஜேபி நடவடிக்கை எடுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

கொரோனா வைரஸ் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் புதிய பணிக்குழு ஒன்றை அமைக்கப்பட்டுள்ளது

இந்தியாவின் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார்

விதிக்கப்பட்டுள்ளது

கர்கர்தூமாவில் இன்று மாலை தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தில்லியில் தற்போதுள்ள ஆம் ஆத்மி அரசு பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தை நிறைவேற்றாமல் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் தில்லி மக்களுக்கு மத்திய அரசு அளித்த வாக்குறுதியின்படி அங்கீனாரமற்ற குடியிருப்பு பகுதிகள் முறைப்படுத்தி தரப்படும் என்றும் பிரதமர் கூறினார் இதனிடையே பல்வேறு கட்சி தலைவர்களும் இன்று வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பிஜேபி தலைவர் திரு நட்டா ஆகியோரும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரித்தனர் பஞ்சாப் முதலனமச்சர் கேப்டன் அம்ரீந்தர்சிய் காங்கிரசுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் தில்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் துவாரகா உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் சீனாவிலிருந்து கேரளா வந்த மேலும் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது

திரிச்சூர் மற்றும் ஆலப்புழாவில் பாதிக்கப்பட்ட இருவருக்கும் அளிக்கப்பட்ட சிகிச்சையில் முன்னேற்றம் காணப்பட்டு அவர்களின் உடல்நிலை தேறி வருவதாகவும் அவர் கூறினார் கொரானோ வைரஸ் தாக்குதலையடுத்து கேரளாவில் இரண்டாயிரம் பேருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார்

கொரோனா வைரஸ் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தலைமயில் புதிய பணிக்குழு ஒன்றை அமைக்கப்பட்டுள்ளது

இதனை முடுக்கி விடுவதற்காக புதிய பணிக்குழுவின் முதல் கூட்டம் இன்று நடைபெறம் என்று அவர் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் நோய் தொற்று காரணமாக எழும் அவசர நிலைய கருத்தில்கொண்டு தீவிர கவனம் செலுத்துமாறு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் கோரோனா வைரஸ் தாக்குதல் குறித்து அச்சமடைய தேவையில்லை என்று தஞ்சாவூர் அரசு மருத்துவமனை கல்லூரியிள் தலைவர் திருமதி குழுதா லிங்கராஜ் கூறியுள்ளார் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் துத்துக்குடி துறைமுகத்திற்கு சீனாவில் இருந்து வருபவர்கள் தீவிரமான முறையில் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதுவரை யாருக்கும் வைரஸ் தொற்று ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நீலகிரி மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் அமைந்தள்ள ஐந்து சோதளை சாவடிகளில் மருத்துவக்குழு அமைக்கப்பட்டு சோதனை நடத்தப்படுகின்றன

அரசின் முடிவு குறித்து விளக்கிய அந்நாட்டின் உள்துறை இணையமைச்சர் திரு மகீந்தா சமரசசிங்கே மாகாணங்களில் நடைபெறும் குதந்திர தின கொண்டாட்டங்களில் தமிழிலும் தேசீய கீதம் பாடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளியிலிருந்து எந்தவொரு தலையீடும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பாதுகாப்புக்கும் மக்களின் ஒருமைப்பாட்டிற்கும் அளிக்கப்பட்டு வரும் முக்கியத்துவம் எந்தவிதத்திலும் விட்டுக்கொடுக்கப்பட மாட்டாது என்றார்ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் விரைவான முன்னேற்றம் காணப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக இத்துறைக்கான அமைச்சர் திரு நிதின்கட்கரி இன்று மாநிலங்களவையில் தெரிவித்தார்

தேசிய குடியுரிமை திருத்த சட்டம் தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியவை குறித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நாள்முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது

தேசிய குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துபவர்களுக்கு அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கும் அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அவைத்துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஸ் சுடியரசுத்தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் விவாதம் நடத்துவதற்கு முயற்சி மேற்கொண்டார் அவை முன்னவர் திரு தாவர்சந்த் கெலாட் விவாதத்தை நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு தருமாறு விடுத்த வேண்டுகோள் பயளில்லாமல் போனது அவையில் கூச்சலும் குழப்பமும் நிலவியதால் அவை நடவடிக்கைகள் தொடர இயலாததால் நாள்முழுமைக்கும மாநிலங்களவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்துணைத்தலைவர் அறிவித்தார்

உத்தரப்பிரதேசத்தில் செயல்பட்டு வரும் பாப்புலர் ஃபிராண்ட் ஆஃப் இந்தியா எனப்படும் இந்த இயக்கத்தை தடை செய்யுமாறு மாநில காவல்துறை கோரியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக கூட்டம் நடத்தபவர்கள் மற்றம் துண்டு பிரச்சுரம் விநியோகிக்கின்ற பிஜேபியினர் மீது தூக்குதல் நடத்தப்படுவதாகவும் இதனை தடுத்து நிறத்த கோரி திரு எடப்பாடி பழனிசாமியிடம் பிஜேபியினர் கோரிக்கை வைத்துள்ளனர் முதலமைச்சர் துதொடர்பான மனுவை அக்கட்சியின் மாநில பொதுச்செயவாளர் திரு நரேந்திரன் திரு கருப்பு முருகானந்தம் இளைஞர் அனித் தலைவர் திரு வினோத் செல்வம் ஆகியோர் அளித்தனர் இத்தகைய செயலில் ஈடுபடுவோர் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர்

இதில் ஆயுள் தண்டளை விதிக்கப்பட்ட ஐந்து பேரில் நான்கு பேருக்கு சாகுவரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது